இரண்டாவதுஅரையிறுதிஆட்டத்தில் இங்கிலாந்தும் குரேஷியாவும் மோதுகின்றன

பதிவு செய்துள்ளவீரா்கள் பங்கேற்கஅனுமதி இல்லைஎன்றுஉச்சநீதிமன்றம் தெிவித்துள்ளது இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று பஞ்சாப் மாநிலம் முக்சர் மாவட்டம் மாலவ்ட் என்ற இடத்தில் விவசாயிகள் பேரணியில் உரையாற்றுகிறார் நாட்டின் வேளாண் துறைவளர்ச்சியில் பஞ்சாப் விவசாயிகள் மதிப்பு மிக்க பங்காற்றிவருவதாகபிரதமர் மோடிதமதுடிவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மத்தியஅரசுமேற்கொண்டபல்வேறுநடவடிக்கைகள் கடந்தநான்குஆண்டுகளில் காரணமாகவிவசாயிகளின் பொருளாதாரநிலைமேம்பட்டிருப்பதாகநிதிஆயோக்கின் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் தெரிவித்துள்ளார்

பிரதமரின் வருகையைமுன்னிட்டு முக்சரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

மாநிலங்களவையில் இத்தகையமொழிபெயர்க்கும் வசதிஏற்கெனவேதமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒடிசா பஞ்சாப் பெங்காளி குஜராத்தி ஹிந்தி மராத்தி அசாம் மற்றும் உருதுஆகியமொழிகளில் உள்ளது

இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ளதென்கொரியஅதிபர் மூன் இன் ஜே னுக்குகுடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்றுமாலைஅளிக்கப்பட்டவரவேற்பு நிகழ்ச்சியில் பேசியதிருராம் நாத் கோவிந்த் அதிபரின் பயணம் இந்த உறவுகளுக்குமேலும் உத்வேகம் அளிக்கும் என்றார் இந்தியாவின் கிழக்குநோக்கியகொள்கைதென்கொரியாவின் புதியதெற்கத்தியசமுதாயம் என்றகொள்கையுடன் சிறப்பானமுறையில் ஒருங்கிணைந்துசெயல்படுவதாகஅவா தெரிவித்தாா் ஐனநாயகநாடுகள் என்றவகையில் இருதரப்பினரும் நோ்மையானசந்தைநடைமுறைகளைவிரும்புவதாககுடியரசுத்தலைவர் குறிப்பிட்டார்

கொரியதீபகற்பத்தில் பாதுகாப்பு நிலைமையைநிலையானதாகவும் அமைதியானதாகவும் மாற்றுவதற்குதீர்மானகரமானமுயற்சிமேற்கொள்ளும் பாராட்டுதெரிவித்தார்

இருப்பினும் ஏற்களவே இந்தியகிரிக்கெட் கட்டுப்பாட்டுவாரியத்தால் நிர்வகிக்கப்படும் நிர்வாகிகள் குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டஅட்டவணைப்படிதமிழ்நாடுபிரிமியர் லீக் போட்டிகள் நடத்தப்படலாம் என்றும் தலைமைநீதிபதிதிருதீபக் மிஸ்ரா தலைமையிலானடிவிசன் பெஞ்ச் தெரிவித்துள்ளது

பலத்தமழைகாரணமாகஏற்பட்டநிலச்சரிவில் பலவீடுகள் சரிந்துவிழுந்துவிட்டாதாககாவல்துறைவட்டாரங்கள் தெரிவித்தன

மற்ற இரண்டுபேரின் உடல்களைதேடும் நடவடிக்கையில் காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர்

உயிரிழந்தவர்களில் அவாமிதேசியகட்சியின் தலைவர் திருஹரோன் பிலோரும் ஒருவர் என்றுபெஷாவா் நகரகாவல்துறை தலைவா் தெரிவித்தாா்

உள்ளதொகுதி ஒன்றில் பெஷாவரில் போட்டியிடும் திருஹரோன் பிலோர் தமகுகட்சியின் தொண்டர்களுடன் கூட்டம் நடத்தியபோதுதற்கொலைபடைதாக்குதல் நடந்ததாககாவல்துறைவட்டாரங்கள் தெரிவித்தன இந்ததாக்குதலுக்குபாகிஸ்தானிதாலிபான் என்றதீவிரவாதஅமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது

அவர்களைமீட்பதற்கானமுயற்சிகள் தொடர்ந்துநடைபெற்றன

மீட்கப்பட்டசிறார்களைமருத்துவமனையில் சேர்துசிகிச்சைஅளிக்கின்றனர் இவர்களின் உடல் எடைகுறைந்திருப்பதாகமருத்துமனைவட்டாரங்கள் தெரிவித்தன மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளசிறார்களைகாண்பதற்குஅவர்களின் பள்ளிநண்பா்கள் ஆவலோடுமருத்துவமனைக்குவந்திருந்தனா் உலககோப்பைகால்பந்தபோட்டியின் அரையிறுதிஆட்டத்தில் பெற்றவெற்றியை இந்தமீட்பு பணியில் ஈடுபட்டவீரர்களுக்கும் மீட்கப்பட்டவர்களுக்கும் அர்பணிப்பதாகபிரான்ஸ் அணியின் வீரர் பால்போக்பாதெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலககோப்பைகால்பந்துபோட்டிபற்றியசெய்திகள் ரஷ்பாவில் நடைபெற்றுவரும் உலகக் கோப்பைகால்பந்துபோட்டியில் இரண்டாவதுஅரையிறுதிஆட்டத்தில் குரோஷியாவும் இங்கிலாந்தும் மோதுகின்றன

இன்றையஆட்டத்தில் வெற்றிபெறும் அணிவரும் ஞாயிற்றுக்கிழமைநடைபெறஉள்ள இறுதிஆட்டத்தில் பிரான்ஸ் அணியைஎதிர்கொள்ளும்

இந்தபோட்டிவரும் சனிக்கிழமைநடைபெறும் முன்னதாகநேற்றுநடைபெற்றஅரையிறுதிஆட்டத்தில் பெல்ஜியத்தைவீழ்த்திபிரான்ஸ் இறுதிபோட்டிக்குமுன்னேறியது இந்தஆட்டத்தின் முதல் பாதிநேரத்தில் இரு அணிகளும் கோல் எதும் போடவில்லை